அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன

மதவாதக்குழு பின்னனியில் இருந்ததாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது

ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது

அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படும் மனுக்களை திரும்பப்பெற அடுத்த மாதம் இரண்டாம் தேதி கடைசி நாளாகும் அன்றைய தினம் மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்

இதற்கிடையே ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணிக்க ஒன்பது பறக்கும்படை அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேனி மக்களவை தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளை இரவு பத்து மணிக்கு மேல் வெளியேறமாறு கூறியதாக வரும் செய்திகளின் நம்பகத்தன்மை குறித்து ஆராயப்படும் என்றாா் மதுரையில் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நான்கு அலுவலர்கள் நுழைந்தது பற்றிய அறிக்கையை கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு பாலாஜி விரைவில் சம்ப்பிக்க இருப்பதாகவும் அவர் கூறினார் அஞ்சல் வாக்குகள் மாவட்ட ஆட்சியா் அலுவலகத்தில் தனியாக பாதுகாப்பான அறையில் துப்பாக்கி ஏந்திய காவல்கள் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருக்கும் என்பதால் அவற்றுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அலுவவாகள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் சீலிடப்பட்டுள்ள பகுதிக்கு செல்லவில்லை என்றும் திரு சாஹூ விளக்கம் அளித்தார்

மாநில அரசுகளிடமிருந்து வரும் குறிப்பிட்ட அத்தியாவசிய பணிகளுக்கான கோிக்கைகள் பற்றி தேர்தல் ஆணையத்துடன் கலந்து ஆலோசித்து அனுமதிப்பது பற்றி முடிவு செய்யப்படும் என்று அவர் மேலும் கூறினார்

இதனிடையே மதுரை சும்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு பாலாஜி இன்று மதுரையில் அனைத்து வேட்பாளாகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மக்களவைத் தேர்தலில் நாளை நடைபெறவுள்ள மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன

பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு முலாயம்சிங் யாதவ் ஆகிய தலைவர்களின் வெற்றித்தோல்வி நாளைய வாக்குப்பதிவின் மூலம் தீர்மானிக்கப்பட உள்ளன

இம்மாநிலத்தில் நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் நாளை இடைத்தோதல் நடைபெறவுள்ளது

மக்களவைக்கு ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது

தலைநகர் தில்லி பிரதேசத்தில் உள்ள ஏழு மக்களவைத் தொகுதிகளில் ஆறு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஷீலா தீட்ஷித் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இதன்மூலம் ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையோன உடன்பாடு ஏற்படுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நேற்று ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு தேசிய தவ்ஹீத் ஜமாத் என்ற உள்நாட்டு மதவாதக்குழு பின்னணியில் இருந்ததாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது இருப்பினும் இதற்கு பின்னால் சா்வதேச ஆதரவு உள்ளதா என்பது பற்றி விசாரணை நடத்தப்படுவதாக இலங்கையின் கேபினெட் அமைச்சரும் அரசு செய்திதொடர்பாளருமான ரஜீதா செனரத்னே செய்தியாளா் சந்திப்பில் தெரிவித்தாா் இத்தகைய ஒரு சிறு குழு இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்துவதுவதற்கான சாத்தியம் உள்ளதா என்பது பற்றியும் விசாரணை நடத்தப்படுவதாக அவா கூறினாா் இத்தகைய தற்கொலைப்படைத் தாக்குதல்கள் நடப்பதற்கு சாத்தியம் இருப்பதாக ச்வதேச புலனாய்வு முகமைகளின் தகவல்கள் இருந்தபோதும் இத்தகைய சம்பவங்களை தடுக்க இயலாமல் போனதற்காக அவர் வருத்தம் தெரிவித்தார்

மேலும் இத்தகைய தாக்குதல்கள் நடக்கலாம் என தகவல்கள் இருப்பதால் நாடு முழுவதும் உள்ள பதற்றமான இடங்களில் விரிவான பாதுகாப்பு சோதனைகள் நடப்பதாக அவர் குறிப்பிட்டார்

இலங்கையில் இன்று இரவு எட்டு மணி முதல் நாளை அதிகாலை நான்கு மணி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு வரும் வரை பல்கலைக்கழகங்களை மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது தேவையானதை மட்டும் பயன்படுத்தவும் அத்தியாவசியப் பொருட்களை வீணடிக்காமல் இருக்கவும் அனைவரும் பழக வேண்டுமென்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் கேட்டுக் கொண்டுள்ளார் நுகாவோர் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணா்வு குறித்து சென்னையில் இன்று நடைபெற்ற தேசிய கருத்தரங்க தொடக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் எளிமையான வாழ்க்கை மிகவும் முக்கியமானது என்றார் எளிய வாழ்க்கைக்கு தேசப்பிதா மகாத்மா காந்தி சிறந்த உதாரணம் என்று குறிப்பிட்ட அவர் சுதேசி என்ற அவரது நடைமுறை பொருளாதாரம் மற்றும் நுகர்பொருள் விஷயத்தில் புதிய பரிமாணத்தை உலகம் முழுவதும் பெற்றிருப்பதாகக் கூறினார் அதிகபட்சமாக பொருட்களை நுகர்வதும் வீணாக்குவதும் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை பறிப்பதற்கு சுமமாகும் என்று குறிப்பிட்ட அவா் மேலும் இது விலை உயாவுக்கு வழிவகுக்கிறது என்றும் தெரிவித்தார் அதுமட்டுமன்றி அதிகப்படியான செலவு தனிநபரை பாதிப்பது மட்டுமன்றி சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு அமைதியின்மையை உருவாக்கிவிடும் என்றும் ஆளுநர் கூறினார்

திரு டி டி வி தினகரன் தனது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமைப்பை அரசியல் கட்சியாக பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்துள்ளார் அஇஅதிமுக விலிருந்து வெளியேற்றப்பட்ட அவர் இந்த அமைப்பை உருவாக்கினார் எளினும் தேர்தல் ஆணையத்திடம் அது பதிவு செய்யப்படாததால் மக்களவைத் தேர்தலில் அவர் கோரிய சின்னம் ஒதுக்கப்படவில்லை உச்சநீதிமன்றத்தில் அவர் பொது சின்னம் கோரி அளித்த மனுவில் தாம் விரைவில் அரசியல் கட்சியாக தமது அமைப்பை பதிவு செய்வதாக கூறியதன் அடிப்படையில் பொது சின்னம் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று கட்சிப் பதிவுக்கான விண்ணப்பத்தை அவர் தேர்தல் ஆணையத்திடம் அளித்துள்ளார்

தில்லியில் நடைபெறும் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது